எழுதுவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் ஒப்புதல் அளித்துள்ளாா்

நிறைவுபெறும் என்று உச்சநிதிமன்றம் கூறியுள்ளது

பயங்கரவாத செயல்களில் ஈடுவடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளும் வரை அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார்

சுற்றுக்கு முன்னேறியுள்ளர் இனி விரிவான செய்திகள் நாட்டின் எல்லைப்பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சுவர்களில் இந்திய நாட்டின் வரவாற்றை எழுதுவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் ஒப்புதல் அளித்துள்ளாா் இந்திய வரவாற்று ஆய்வுக் கழகம் நேரு அருங்காட்சியகம் மற்றும் நூலக அதிகாரிகள் தொல்பொருள் துறையின் தலைமை இயக்குநர் உள்துறை வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது பாதுகாப்புப் படைகளின் சேவைகள் கலாச்சாரம் சமூக பொருளாதார வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் வரலாற்று நிகழ்வுகள் போன்ற அம்சங்கள் கொண்ட வரைபடங்களை வரையும் பணி இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவபெறும் எல்லைக்கப்பாலிலிருந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுவடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளும் வரை அந்நாட்டுடன் பேச்சவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார்

பயங்கரவாதத்திற்கு முடிவு ஏற்படாமல் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்துவதற்கு இந்தியா தயாராக இல்லை என்றும் கஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதிகள் இந்தியாவுக்கு சொந்தமானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜய் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் அமைப்புச் சட்ட அமா்வு வழக்கு தொடர்பான விசாரணையை தினந்தோறும் மேற்கொண்டு வரும் நிலையில் வழக்கின் விவாதம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் சமரச தீர்வு ஏற்பட வேண்டுமானால் வழக்கில் தொடர்புடையவர்கள் அதனை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்று நீதிபதிகள் கூறினர் ஒய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நிதிபதி கலிபுல்வா தலைமையிலான சமரச அம்வு அனைத்து விவரங்களையும் ரகசியமாக வைக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஜம்மு கஷ்மீரில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே எல்லைக்கு அப்பாலிருந்து தீவிரவாதிகள் ஊடுறுவுவகதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு தில் பாக் சிங் கூறியுள்ளார் கிஸ்துவர் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு தொடர்பாள ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊடுறவல் காரர்களின் செயல்பாடுகள் முழுமையாக கட்டப்படுத்தப் பட்டுள்ளதாகவும் அவர்களின் சதி பெரும்பாலான சமயங்களில் முறியடிக்கப்படுவதாகவும் கூறினார் இத்தகைய செயல்பாடுகளை முடிவுக்குக் கொண்டு வரும நோக்கில் பாதுகாப்புப் படையினரும் காவல்துறையினரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் மாநிலம் முழுவதும் முக்கிய இடங்களில் சி சி டி வி கண்காணிப்பு கருவிகள் மூலம் காவல்துறை உள்ளிப்பாக கவனித்து வருவதால் சட்டம் ஒழுங்கு பிரக்சினை ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வானில் ஒரு இலக்கை விண்ணிலேயே தாக்கி அழிக்கவல்ல ஏவுகணை அஸ்த்ரா வெற்றிகரமாக சோதித்துப் பார்க்கப்பட்டது

ராணுவ விமானத்தின் மூவம் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தயாரித்துள்ள இந்த ஏவுகணை இலக்கை கண்டுபிடித்து துல்லியமாக தாக்கியதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத்சிங் இந்த சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்திய விமானப்படை குழுவினருக்கு

சௌதி அரேபியாவில் எண்ணெய் கிடங்குகளை தாக்குவது குறித்து ஈரான் விடுக்கும் சவால்களை அமெிக்கா தலைமையிலான கூட்டு ரானுவ உதவியுடன் சௌதி அரேபியா எதிர்கொள்ளும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு உடன்பாட்டை ஏற்படுத்த உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ சௌதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது உலகிலேயே பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆலை மீது கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிவடி கொடுப்பதற்கு அந்நாட்டு அரசு பாதுகாப்பு தொடர்பான திட்டங்களை வடிவமைத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனா் பங்ளாதேஷில் ஊழலுக்கு எதிராள நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் சாலை போக்குவரத்துத் துறை அமைச்சா் திரு ஒபைதுல் காதா் கூறியுள்ளாா் தலைநகர் டாக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது குறித்து புலனாய்வு அமைப்புகள் அறிக்கை சம்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அரசியல் கட்சிகளுக்குள் இருக்கும் ஊழலை கண்டுபிடிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கவும் அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அண்மையில் அவாமிலீக் கட்சியின் மாணவர் பிரிவு தலைவர் பதவிநீக்கம் செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவரும் ஜம்மு கஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான டாக்டர் ஃபரூக் அப்துல்லாவை பொது பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பதற்கு அக்கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது உலகின் பெரிய ஜனநாயக நாடாக உள்ள இந்தியாவில் ஜனநாயக மாண்புகள் பாதுகாக்கப்படவில்லை என்றும் அவர் கைது செய்யப்பட்டதன் மூலம் இதனை உலகிற்கு எடுத்துக்காட்டி இருப்பதாகவும் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசுக்கு எதிராக கருத்துக்களை கூறபவா்கள் மீது ஆளும் கட்சி வேண்டுமென்றே இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அக்கட்சி குற்றம்சாட்டியுள்ளது திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக வரும் வெள்ளிக்கிழமை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஐஸ்லாந்து ஸ்விட்சா்லாந்து ஸ்லோவேளியா நாடுகளுக்கு பத்து நாட்கள் அரசு முறைப் பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லி வந்தடைந்தார் இந்த பயணத்தின்போது அவர் அந்நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களம் கையெழுத்தாகின பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலம் சுவாசக் கோளாறுகள் ஏற்படுவதாக அவர் கூறினார் வேளாண்மை மற்றும் ஏற்றுமதி துறைகளில் மீண்டும் வளர்ச்சியை அடைவதற்கு அத்துறைகளில் சீர்திருத்தம் செய்வது அவசியம் என்று நித்தி ஆயோக்கின் தலைமைச் செயல் அதிகாரி திரு அமிதாப் கந்த் தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் அடிப்படை பொருளாதாரத்தில் பழைய நிலையே நீடிப்பதாகவும் வளர்ச்சியை எட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் சீர்திருத்தம் செய்ய உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு அமிதாப் கந்த் தெரிவித்தார்

இதுகுறித்து பிலிப்பைன்ஸ் குடியுரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பலவன் தீவு பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் கால் இறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளார்

மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் தோல்வியடைந்தாா் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது இரவு எழு மணிக்கு தொடங்கும் இப்போட்டியின் நேரடி வர்ணணையை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்யவுள்ளது மூன்று போட்டிகளைக்கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது இதற்கிடையே தரம்சாலாவில் நடைபெறவிருந்த ஆட்டம் கைவிடப்பட்டதையடுத்து போட்டிக்கான கட்டணம் நாளை முதல் திருப்பி அளிக்கப்படும் என்று ஹிமாச்சலப்பிரதேச கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது சர்வதேச ஆடவர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் நான்கு பேர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

அடுத்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் மல்யுத்தப் போட்டியில் விளையாட இந்தியாவின் மல்யுத்த வீரர் வினேஷ் கொகாத் தகுதி பெற்றுள்ளார் கஜகஸ்தானில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் சாரா ஹில்டு பிராண்டை எட்டுக்கு இரண்டு என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்தார்